தமதுஉரையில் அறிவித்தார் உலகின் பல்வேறுநாடுகளிலும் நாட்டின் மாநிலங்களிலும் சுதந்திரதினவிழாசிறப்பாககொண்டாடப்படுகிறது

ஆயிரம் ருபாயாகஉயர்த்தப்படும் எனதமிழகமுதலமைச்ச் திருஎடப்பாடிபழனிசாமிசுதந்திரதினஉரையில் அறிவித்தார் இனிவிரிவானசெய்திகள் அனைவருக்கும் கமூக நீதியைஉறுதிசெய்வதும் விரைவாகவளர்ச்சிபெறும் இந்தியாவைஉருவாக்குவதும் அவசியம் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியிருக்கிறார்

அரசுநிதிபெறும் உலகின் மிகப்பெரியதிட்டமான இதன் மூலம் இந்தியாவின் ஏழழமக்கள் நல்ல தரமான குறைந்தசெலவில் மருத்துவபராமரிப்பைபெறுவார்கள் என்றும் கூறினார்

முத்தலாக் முறையைநிறுத்துவதற்குஅனைத்துமுயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று இஸ்லாமியபெண்களுக்குதிருமோடிவாக்குறுதிஅளித்தாா் ஜிஎஸ்டிமுறைவெற்றிகரமாகஅமல்படுத்தப்படுவதைசுட்டிக்காட்டியபிரதமா் இதற்காகவர்த்தக சமூகத்தினருக்குநன்றிதெரிவித்தாா் வலிமையற்றஐந்துநாடுகளில் ஒன்றாககருதப்பட்ட இந்தியாதற்போதுபொருளாதாரசீாதிருத்தம் செயல்வேகம் மாற்றங்கள் மிகுந்தநாடாகஉருவாகியுள்ளதுஎன்றும் சாதனையளவு பொருளாதாரவளா்ச்சியைஎட்டும் நிலையில் உள்ளதுஎன்றும் பிரதமர் கூறினார் பலலட்சம் கோடிடாலர் முதலீட்டுக்கு இடமாக இந்தியாமாறிவருகிறதுஎன்றும் அவர் கூறினார்

நாட்டின் சிலபகுதிகளில் பருவமழைநன்குபெய்துள்ளது அதேசமயம் சிலபகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனஎன்பதைபிரதமர் சுட்டக்காட்டினார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டமாநிலங்களுக்குமத்தியஅரசுமுமுமையானஆதரவைஅளிக்கும் என்றும் அவா் கூறினாா் கதந்திரப்போராட்டத்தின்போதுநாட்டுக்காகதமது இன்னுயிராந்தஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தலைவணங்குவதாகபிரதமர் கூறினார்

ராஜஸ்தான் முதலமைச்சர் திருமதிவசுந்தராராஜே இந்தமனிதசங்கிலியைவான்வழியாகபார்வையிட்டுதியாகிகளுக்கு அஞ்சலிசெலுத்தினார் ஜனநாயகம் பன்முகத்தன்மை சுட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றில் தெற்காசியாவிற்கும் உலகத்திற்கும் உதாரணமாக இந்தியாவிளங்குகிறதுஎன்றுஅமெரிக்காதெரிவித்துள்ளது

சுகாதாரம் எரிசக்தி சுற்றுக்சூழல் அறிவியல் உயா்தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இருநாடுகளின் மக்களும் ஒத்தழைப்புடன் பங்களிப்பு செய்வதால் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்றுதிருபாம்பியோதெரிவித்துள்ளார்

உற்சாகத்தோடும் இன்றகொண்டாடினர் கொழும்பிலுள்ள இந்தியா இல்லத்தில் இலங்கைக்கான இந்தியத்தூதர் திருதரண்ஜித் சிங் சாந்து மூவண்ணக்கொடியைஏற்றிவைத்தாா்